சதவீதம் உயர்த்தி மத்திய அரசு ஆணை பிறப்பித்துள்ளது

ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் துபாயில் நேற்றிரவு நடைபெற்ற ஆட்டடத்தில் பஞ்சாப் அணி தில்லி அணியை ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது

கடந்த ஏழு மாதங்களில் ஏழாவது முறையாக நேற்று மாலை அவர் நாட்டு மக்களிடையே உரையாற்றினார்

தற்போது பொது முடக்கத்தில் பல்வேறு தளா்வுகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள போதிலும் இந்த யுத்தம் இன்னும் முடிவடையவில்லை என்றார் நாட்டின் பொருளாதார நடவடிக்கைகள் இயல்பு நிலைக்கு திரும்பி வருவதாகவும் மக்கள் தங்கள் அலுவல்களை மேற்கொள்ள தொடங்கியிருப்பதாகவும் குறிப்பிட்ட அவர் இந்நோய்க்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் வரை முககவசம் அணிதல் கைகளை குத்தம் செய்தல் சமூக இடைவெளியை கடைப்பிடித்தல் போன்ற நடைமுறைகளில் கவனம் தேவை என்றார் மருத்துவர்கள் செவிலியர்கள் சுகாதார பணியாளர்கள் போன்றோர் தன்னலமின்றி ஆற்றும் சேவைகளை பிரதமர் பாராட்டினார் வரவிருக்கும் பண்டிகை காலங்களில் அதிக விழிப்புணர்வுடன் இருப்பது அவசியம் என்று அவர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டார்

இந்தியர்களின் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் மோடி அரசின் முதன்மை இலக்கு என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியிருக்கிறார்

இந்நோய்க்கு எதிரான ஒன்றுபட்ட உறுதியான பணிகளே வெற்றி பெறும் என்று அவர் குறிப்பிட்டாள் இந்தியாவில் எங்குமே மருத்துவமனைகளில் ஆக்ஸிஜன் தட்டுப்பாடு இல்லையென்று மத்திய சுகாதார அமைச்சகம் கூறியிருக்கிறது

தோதல் ஆணையத்தின் பரிந்துரையை ஏற்று மத்திய அரசு இதற்கான அனுமதியை வழங்கியுள்ளது

இதற்கான வேட்புமலுக்களை திரும்பப்பெறுவதற்கான கால அவகாசம் முடிவடைந்த நிலையில் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது

நாட்டு மக்களுக்கு தூய எரிசக்தி அளிக்க மத்தியஅரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் ஹைட்ரஜன் கலந்த இயற்கை எரிவாயுவால் இயக்கப்படும் பேருந்துகளின் சோதனை ஒட்டத்தை அவர் நேற்று தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் ஹைட்ரஜனுடன் கூடிய இயற்கை எரிவாயுவை இந்திய எண்ணெய் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன நிபுணர்கள் தயாரித்துள்ளதாக கூறினார்

உள்ளாட்சி அமைப்புகள் போன்றவை ஒருங்கிணைந்து குழுவாக பணியாற்றிய காரணத்தினால்தான் தொற்று எண்ணிக்கை குறைந்திருப்பதாக தெரிவித்தார் சென்னை காவல்துறை தலைமை அலுவலகத்தில் வீர காவலர்களுக்கான நினைவு கல்வெட்டுகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நேற்று திறந்து வைத்தார்

இந்நிகழ்ச்சியின் போது முதலமைச்சருடன் துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வமும் இணைந்து மகிழம் மரக்கன்றை நட்டனர் மாநில அமைச்சர்களும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் காவலர் வீரவணக்க நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது

தேசத்திற்காக இந்திய வீரர்கள் ஆற்றிய தங்களது அளப்பரிய தியாகத்தை நினைவுகூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் காவல் வீரவணக்க தினமாக கடைப்பிடிக்கப்படுகிறது மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாகவும் வளி மண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாகவும் இன்று தமிழகம் மற்றும் புதுவையில் பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமாள மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வாளிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

மீனவர்கள் வரும் வெள்ளிக்கிழமை வரை மத்திய வங்கக் கடல் பகுதிக்கு செல்லவேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்

லடாக் பகுதியில் நிலத்தட்டு விரிசல் வடக்கு நோக்கி நகர்வதாக டேராடுனில் உள்ள வதியா இமயமலை தொடர் ஆய்வு நிலையம் கூறுகிறது தெலுங்கானாவில் பல இடங்களில் நேற்றும் கனமழை தொடர்ந்தது தலைநகர் ஐதரபாத்தில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் மாநில மீட்பு படையினர் தொடர்ந்து நிவாரண பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தபாயில் நேற்றிரவு நடைபெற்ற ஆட்டடத்தில் பஞ்சாப் அணி தில்லி அணியை ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது

அபுதாபியில் இன்றிரவு நடைபெறும் போட்டியில் கொல்கத்தா அணி பெங்களுரு அணியை எதிர்கொள்கிறது